என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக் கொண்டுள்ளது

பதவியேற்றுக்கொண்டார்

ஒத்திவைக்கப்பட்டன

மேலும் மூன்று நாட்களுக்கு தில்லி நீதிமன்றம் நீட்டித்துள்ளது

ஆதரவு தெரிவித்துள்ளது தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் அவர்களின் விருப்பத்தின் பேரில் மரணிக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக் கொண்டுள்ளது இது தொடர்பான மலுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான ஐந்து நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்ப்பிளை இன்று வழங்கியுள்ளது உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்று மருத்துவர்களால் அறிவிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு செயற்கை சுவாசத்தை நிறுத்துவதற்கான நெறிமுறைகள் இந்த தீர்ப்பில் இடம் பெற்றுள்ளன இப்பிரச்சிளை தொடர்பான சுட்டம் இயற்றப்படும் வரை இந்த நெறிமுறைகள் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது திரிபுரா மாநிலத்தின் பத்தாவது முதலமைச்சராக பிஜேபியைச் சேர்ந்த திரு பிப்ளவ் குமார் தேவ் இன்று பதவியேற்றுக்கொண்டார் அகர்தலாவில் உள்ள அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் திடலில் நடைபெற்ற விழாவில் அவருக்கு மாநில ஆளுநர் திரு ததகதா ராய் பதவிப்பிரமாணம் செய்துவைத்தார் துணை முதலமைச்சராக திரு ஜிஷ்ணு தேவ் பர்மன் பதவியேற்றுக் கொண்டார்

இந்த விழாவில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் எதிர்க்கட்சிகள் தங்களின் அனுபவங்களை புதிய அமைச்சரவையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் மாநில மக்களின் நம்பிக்கைகளையும் கனவுகளையும் புதிய அரசு நிறைவேற்றும் என்று அவர் உறுதியளித்தார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் அலுவல் ஏதுமின்றி ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை கூடியதும் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் கட்சி ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் அஇஅதிமுக உறுப்பினர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்களவைத் தலைவர் இருக்கை முன் நின்று முழக்கங்களை எழுப்பினர் இதையடுத்து மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் அவை நடவடிக்கைகளை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைப்பதாக அறிவித்தார் மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகளும் ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த தெலுங்கு தேசம் கட்சியும் அஇஅதிமுக திமுக கட்சிகளும் பல்வேறு கோரிக்கைகளை வலியறுத்தி முழக்கங்களை எழுப்பியதால் முதலில் பிற்பகல் இரண்டரை மணிவரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது இது குறித்து கருத்து தெரிவித்த குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு வெங்கையா நாயுடு ஒருவார காலம் வீணாக கழிந்துவிட்டது என்றும் இது மிகவும் சோகமானது என்றும் கூறினார் மக்களவை ஒருவார காலமாக முடங்கியிருப்பதைத் தவிர்க்க தம்மால் இயன்ற முயற்சிகளை செய்திருப்பதாக மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் தெரிவித்துள்ளார் தேவைப்பட்டால் தொடர்ந்து ஏற்படும் தேக்க நிலையை முடிவுக்கு கொண்டுவர மீண்டும் ஒருமுறை அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி சுமித்ரா மகாஜன் இதை தெரிவித்தார் மத்திய அமைச்சரவையிலிருந்து தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் விலகியுள்ள போதிலும் தேசிய ஜனநாயகக் கூட்டணியில் அக்கட்சி தொடர்ந்து நீடிப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சா் திரு அனந்த்குமார் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாள்களிடம் பேசிய அவர் ஆந்திராவில் உள்ள எதிர்க்கட்சிகள் சமூகமாள அரசியல் சூழ்நிலைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்படுவதாக குற்றம்சாட்டினார் மாநிலத்துக்கு தேவையாள அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து வருவதாகவும் திரு அனந்த்குமார் தெரிவித்தார் பஞ்சாப் நேசனல் வங்கியில் நிகழ்ந்த வங்கி கடன் மோசடி குறித்து நாடாளுமன்றக் குழு கவலை தெரிவித்துள்ளது நிதி தொடர்பான நிலைக்குழு இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் ஒரு சிலர் கூட்டாக இணைந்து மிகப்பெரிய வங்கியில் அனைத்து விதிமுறைகளையும் மீறி தங்களுக்கு சாதகமாக மாற்றியமைத்துக் கொள்வதாகவும் குட்டிக்காட்டப்பட்டுள்ளது வங்கி பதிவேடுகளிலோ வங்கிகளின் இணைய கட்டமைப்பிலோ எந்த பதிவுகளையும் மேற்கொள்ளாமல் பெரிய அளவில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட சில நபர்கள் மற்றம் நிறவனங்களுக்கு உதவுவதற்காகவே உத்தரவாத கடிதங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற குழு அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது மத்திய அமைச்சர்களாக இருந்த திரு அசோக் கஜபதி ராஜு திரு ஒய் எஸ் சவுத்ரி ஆகியோரின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக் கொண்டார் விமாளப் போக்குவரத்து அமைச்சகத்தின் பொறுப்பை பிரதமர் கவனிப்பார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியில் பாகிஸ்தான் ரானுவத்தினர் இன்று மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர் இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் தெரிவித்த பாதுகாப்புத் துறை செய்தி தொடர்பாளர் வடக்கு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள உரி பகுதியில் இன்று அதிகாலை பாகிஸ்தான் துருப்புக்கள் இந்திய எல்லைக்குள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் இதற்கு பதில்டி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவத்தினர் பதில் தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவித்தார் இந்த சம்பவத்தில் காயமடைந்த ராணுவ வீரர் புரீநகரில் உள்ள ராணுவ மருத்துவமனைக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவித்தார் காவல் துறையினர் இத்தாக்குதல் குறித்து தெரிவிக்கையில் பாகிஸ்தான் படையினர் உரி பகுதியில் உள்ள யானை பீர் பாபா என்ற இந்திய ரானுவ நிலையய குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாகவும் இந்திய தரப்பில் இருந்து பதிலடி கொடுக்கும் வகையில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தனர் ஐஎன்எக்ஸ் மீடியா லஞ்ச ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கார்த்தி சிதுப்பரத்தின் சிபிஐ காவலை மேலும் மூன்று நாட்களுக்கு தில்லி நீதிமன்றம் நீட்டித்துள்ளது ஏற்கனவே அவருக்கு அளிக்கப்பட்ட சிபிஐ காவல் காவம் இன்று நிறைவடைந்ததால் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார் அவரை மேலும் ஆறு நாள் தங்கள் காவலில் விசாரணை நடத்த அனுமதி அளிக்குமாறு சிபிஐ கோரியது

நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் இரண்டு நாள் தேசிய மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நாளை தொடங்கி வைக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள சட்டப்பேரவை மற்றும் சுட்ட மேலவை உறுப்பினர்கள் தங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்துகொள்வதற்கு இந்த மாநாடு ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது வளர்ச்சிகாகவே நாங்கள் என்பது இம்மாநாட்டின் கருப்பொருளாகும் மக்கள் பிரிதிநிதிகளின் இம்மாநாடு குறித்து மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் இன்ற புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் எடுத்துரைத்தார்

ஒவ்வொருவரும் தங்களது நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதி குறித்தும் தாங்கள் மேற்கொண்ட மேம்பாட்டு பணிகள் குறித்தம் இம்மாநாட்டில் பகிர்ந்து கொள்வார்கள் என்று தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அமைச்சர்கள் மாநில முதலமைச்சர்கள் சட்டப்பேரவை மற்றும் சுட்ட மேலவைகளில் தலைவர்களும் இம்மாநாட்டில் கலந்துகொணடு சிறப்பிக்க உள்ளதாக திருமதி சுமித்ரா மகாஜன் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் அந்நாட்டு அரசு தாலிபான் தீவிரவாதிகளுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்தியா ஆதரவு தெரிவித்துள்ளது ஐநா பாதுகாப்புக் குழுவில் ஆப்கான் பிரச்சினை தொடர்பாக நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய ஐநா விற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு சையது அக்பரூதீன் இந்த நிலைப்பாட்டினை அறிவித்தார் வன்முறையை கைவிட்டு விட்டு தீவிரவாதிகள் அரகடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கில் ஆப்கான் அரசு மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கைக்கு இந்தியா முழு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் கூறினார் மின் பாதை மற்றும் சாலை கட்டமைப்பைபொட்டி நீர் வழித்தடங்களை அமைக்கவேண்டியதின் அவசியத்தை மத்திய நீர் வளத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலிபுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று நீர் மேலாண்மை குறித்த சர்வதேச பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் நாட்டில் நீர் பற்றாக்குறை இல்லை என்ற போதிலும் நீர் ஆதாரங்களை சரியாக நிர்வாகம் செய்யாததால் சில இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் கூறினார் பாசனத்திற்கு போதிய அளவு தண்ணீர் கிடைக்காததால் பல இடங்களில் சாகுபடி செய்ய இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

தண்ணீர் பற்றாக்குறை உள்ள இடங்களுக்கு குறைந்த செலவில் சுற்றுச்சூழலை பாதிக்காத தொழில் நுட்பத்தை பயன்படுத்தி தண்ணீரை கொண்டு கெல்ல நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி கேட்டுக்கொண்டார் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியும் காவிரி நடுவர்மன்ற இறுதி ஆணையில் குறிப்பிட்டுள்ளவாறும் காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவையும் ஆறுவார காலத்திற்குள் மத்திய அரசு அமைக்க வேண்டும் என தமிழக அரசு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் மேல்நடவடிக்கை பற்றி விவாதிக்க மத்திய நீர்வள அமைச்சகத்தால் இன்று நான்கு மாநில தலைமைச் செயலாளர்கள் கூட்டம் நடத்தப்பட்டது